வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ளஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் புயலாகமாறிநாளை புதுச்சேரிஅருகேகரையைகடக்கக்கூடும் எனசென்னைவானிலைமையம் தெரிவித்துள்ளது புயல் பாதிப்பு ஏற்படக்கூடியபகுதிகளைச் சேர்ந்தமக்கள் வீடுகளைவிட்டுவெளியேறவேண்டாம் எனமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிவேண்டுகோள் விடுத்துள்ளார் பாதிப்புகளைஎதிர்கொள்ளதமிழகஅரசின் அனைத்துதுறைகளும் புயல் தயார்நிலையில் உள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது நிவர் புயல் காரணமாக இன்றுநடைபெறவிருந்தமருத்துவக் கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்தியவானொலிக்குஅவர் அளித்துள்ளபேட்டியில் நிவர் புயல் காரைக்காலுக்கும் அகில மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரியைஒட்டி நாளைகரையைகடக்கக்கூடும் என்றார்

கடலூர் மாவட்டத்தில் அனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகஅம்மாவட்டஆட்சியர் திரு சந்திரசேகரசாஹமூரி தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் புயல் நிலவரம் உன்னிப்பாககண்காணிக்கப்பட்டுவருவதுடன் உரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகளமதுநாகைசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் நிவர் புயல் காரணமாக இன்றும் நாளையும் பெரும் மழையுடன் புயல் காற்றுவீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கைவிடப்பட்டமாவட்டங்களைச் சேர்ந்தமக்கள் யாரும் வீடுகளைவிட்டுவெளியேசெல்வதைதவிர்க்குமாறுமுதலமைச்சர் எடப்பாடிபமனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார் புயல் முன்னெச்சரிக்கைமற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் நேற்றுநடைபெற்றஆய்வுக் கூட்டத்திற்குப் பாதிப்புக்குஆளாகக்கூடியபகுதிகளில் வருவாய் உள்ளாட்சி தீயணைப்பு பொதுப்பணி நெடுஞ்சாலை மின்வாரியம் கனதாரம் மற்றும் நகராட்சிநிர்வாகம் உள்ளிட்டதுறைகளைச் சார்ந்தஅலுவலர்கள் அடங்கியமீட்புக் குழுவினர் ஜேசிபிஎந்திரங்கள் வாரிகள் மின்சாரமரம் அறுவைஎந்திரங்கள் மணல் மூட்டைகள் மற்றும் போதுமானமின்சாரக் கம்பங்களுடன் முகாமிடவேண்டும் எனஅறிவுறுத்தியுள்ளார் செங்கற்பட்டு விழுப்புரம் கடலூர் மேலம் திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டைமாவட்டங்களுக்கானகண்காணிப்பு அலுவல்களும் அங்கேயேமுகாமிட்டுமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளைகண்காணிக்குமாறுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பொதுமக்கள் தங்களதுஆதார் அட்டை ஒட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை குடும்பஅட்டை கணக்குப் கல்விச் வங்கிக் புத்தகங்கள் சான்றிதழ் மற்றும் சொத்தபத்திரங்கள் உள்ளிட்டமுக்கியஆவணங்களைதண்ணீர் படாதவாறு பாதுகாப்பாகவைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பேட்டரி மூலம் இயங்கும் வானொலிபெட்டிகள் வாயிலாக வானிலைநிலவரங்களைகேட்டறிந்து அதற்கேற்பசெயல்படுமாறும் பொதுமக்களுக்குமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிவேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதனிடையே மருத்துவமாணவர் சேர்க்கையில் வாய்ப்பைநழவவிட்டஅரசுபள்ளிமாணவர்கள் மீண்டும் துணைகலந்தாய்வில் பங்கேற்றுபயனடையலாம் எனமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இதுதவிர மைசூர் மயிலாடுதுறை கோவை மயிலாடுதுறை புவனேஸ்வர் புதுச்சேரி எர்ணாகுளம் காரைக்கால் உள்ளிட்டவேறுசிலரயில்களின் போக்குவரத்தும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது புயல் பாதிப்பைஎதிர்கொள்ள தமிழகமின்வாரியம் தயார்நிலையில் இருப்பதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார் புயல் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகுறித்து மின்வாரியமண்டலதலைமைப் பொறியாளர்களுடன் காணொளிக் காட்சி மூலம் ஆய்வு நடத்தியஅவர் மின்தடைபற்றிய புகார் மற்றும் மின்சாரவிபத்துகள் ஏற்படாதவாறுதகுந்தநடவடிக்கைஎடுக்குமாறுஅதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடியபகுதிகளில் பின்னர் மின்சாரவிநியோகம் துண்டிக்கப்பட்டால் அதனைஉடனடியாகசீரமைத்து மிள் இணைப்பு வழங்க ஏதுவாகஒன்றரைவட்சம் மின் கம்பங்கள் தயார்நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாககூறியுள்ளார் மேலும் மின்சாரக் கம்பங்கள் மற்றும் வயர்கள் மீது

புயல் நிவாரணமையங்களுக்குஉடனடியாகமின்சாரம் வழங்க நடவடிக்கைஎடுக்குமாறுஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தங்கமணிகுறிப்பிட்டார் புயலால் பாதிக்கப்படக்கூடியபகுதிகளிலிருந்துபொதுமக்களைமீட்கஏதுவாகபடகுகளும் மீனவர்களும் தயார்நிலையில் இருப்பதாகமீன்வளத்துறைஅமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் மீனவர்கள் தங்களதுநாட்டுப் படகுமற்றும் வலைகளைபாதுகாப்பாகவைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் எனினும் புயலால் படகுமற்றும் மீன்பிடிவலைகளுக்குபாதிப்பு ஏற்பட்டால் உரிய இழப்பீடுவழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிப்புக்குஆளாகக்கூடியபகுதிகளில் உள்ளரேஷன் கடைகளுக்குபோதியஅளவு புயல் அத்தியாவசியப் பொருட்கள் அனுப்பிவைக்கப்பட்டிருப்பதாகமாநிஷஉணவுத்துறைஅமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பொதமக்களும் விழிப்புடன் இருக்குமாறுகேட்டுக் கொண்டார்

ஒஎஸ்மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார்